உருவாக்குவதற்கு பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது

போட்டி இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது

பல்வேறு பிரிவினருக்கான நலத்திட்டங்கள் பட்ஜெட்டில் சமுதாயத்தின் இடம்பெறம் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழில்களுக்கு அதிக கடன்கள் கிடைக்கும் என்றும் கம்பெளி வரி குறையும் என்றும் தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர் பட்ஜெட் உரையை அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றன

பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலி நிலையத்தின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

சென்னை ஒன்று அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பட்ஜெட் கூட்டத் தொடர் ஆக்கபூர்வமாக நடைபெறுவதை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதல் நாளான நேற்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அனைவருடனும் இணைந்து அனைவருக்கும் மேம்பாடு என்ற கொள்கையில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார் எந்தப் பிரச்சினை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கவனித்து வருவதால் பிரச்சிளைகள் குறித்த விவாதங்களுக்கென இக்கூட்டத் தொடரை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனையடுத்து கடன் வழங்கும் நிலை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற மத்திய அரசின் முக்கிய கோரிக்கையை ரிசர்வ் வங்கி நிறைவேற்றியுள்ளது இதன்படி பேங்க் ஆப் இண்டியா பேங்க் ஆப் மகாராஷ்ட்ரா ஒரியன்டல் பேங்க் ஆப் காமர்ஸ் ஆகியவை உடனடி திருத்த நடவடிக்கை கட்டமைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன இந்தச் சலுகை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்க்சியான கண்காணிப்பு அடிப்படையில் வழங்கப்படுவதாக ரிசர்வ் வங்கியின் அறிக்கை தெரிவிக்கிறது அந்நிய நேரடி முதலீடு பெற்றுள்ள மின்னனு வர்த்தக நிறுவனங்களுக்கான திருத்தியமைக்கப்பட்ட நெறிமுறைகள் அமலாக்க காலக்கெடுவை தள்ளி வைக்க முடியாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இம்மாதம் முதல் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்த இந்த காலக்கெடுவை மாற்றக்கோரி மலுக்கள் பெறப்பட்டதாக மத்திய தொழிலியல் மற்றும் உள்வர்த்தக மேம்பாட்டுத் துறை தெரிவித்துள்ளது

இத்தகைய நிறுவனங்கள் உற்பத்திப் பொருட்களின் பிரத்யேக விற்பனை உடன்பாடுகளை செய்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு ஷா மெகமுத் குரேசி பிரிவினைவாதி மிர்வாஷ் உமர் ஃபருக்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கவேண்டிய தருணம் பாகிஸ்தானுக்கு வந்துள்ளதாகவும் ஆனால் அந்நாடு எதையும் பொருட்படுத்தாமல் செயல்பட்டுவருவதாகவும் திரு ரவீஸ்குமார் குற்றம் சாட்டினார்

இந்த ஆறு நீர்மூழ்கிக் கப்பல்கள் அமைக்கப்படுவது நாட்டின் நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பு உற்பத்தி நடைமுறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அந்த செய்தி கூறுகிறது மிலான் கவச வாகன எதிர்ப்பு ஏவுகணைகள் ஐந்தாயிரத்தை வாங்குவதற்கான ராணுவத்தின் திட்டத்திற்கும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்தது வேலைவாய்ப்புகள் குறித்த தகவல்கள் தயாரானவுடன் அதனை அரசு வெளியிடும் என்று நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்காண்டுகளில் வேலையில்லாப் பிரச்சினை மதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பிறகு உயர்ந்திருப்பதாக ஊடகங்களில் வந்துள்ள செய்திகள் பண சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் அல்ல என்று கூறினார் காலாண்டு தரவுகளை சரிபார்த்த பின் வேலைவாய்ப்பு பற்றிய அறிக்கை வரும் மார்ச் மாதம் அரசு வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற பாரத் பர்வ் என்ற ஆறுநாள் பண்பாட்டு கலைவிழா நேற்று முடிவடைந்தது

இந்த விழாவில் ஒற்றுமை சிலை காந்தி கிராம் ஆகியவற்றின் மாதிரிகள் இடம்பெற்றிருந்தன

நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய கற்றுவாத்துறை அமைச்சர் திரு

அல்போன்ஸ் மக்கள் அனைவரும் பயணம் மேற்கொண்டு சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கதர் ஆடை அணிந்து காதி தொழிலை பிரபலப்படுத்த அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

காதியை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் காதி தொழிலை ஒரு வர்த்தகச் சின்னமாக மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

கறப்புப் பணத்தை மாற்ற முயன்ற வழக்கில் தீபக் தல்வார் என்பவரை ஏழு நாள் அமலாக்கத் துறை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது

அவரது மனைவியை சக்சேனாவும் அவரது மனைவி மற்றும் இரண்டு தபாய் நிறுவனங்கள் இந்த ஊழலில் கிடைத்த பணத்தில் அசையா சொத்துக்கள் மற்றும் பங்குகளை வாங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது

வாஷிங்டனில் நேற்று சீனாவுடன் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தின் இரண்டாவது நாள் பேச்சுக்களை அடுத்து அதிபர் இதுகுறித்து நம்பிக்கை வெளியிட்டார் அமெரிக்க அதிபருக்கு சீன அதிபர் எழுதியுள்ள கடிதத்தில் பரஸ்பர மரியாதையுடன் இருதரப்பினரும் இந்தப் பணியை தொடருவார்கள் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இருநாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்களில் பங்கேற்கும் சீனக் குழுவுக்கு துணை அதிபர் லியூ ஹி தலைமையேற்றுள்ளார் ஈராலுக்கு பணம் செலுத்துகைக்கான இன்ஸ்டெக்ஸ் என்ற புதிய வழிமுறையை ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் உருவாக்கியுள்ளன அமெரிக்கா வெளியிட்டுள்ள பொருளாதாரத் தடைகளுக்கு அப்பாற்பட்டு ஈரானுடன் வர்த்தகத்தை தொடர்வதற்கு இந்த ஏற்பாட்டை அந்த நாடுகள் செய்து கொண்டுள்ளன இந்தப் புதிய நடைமுறை ஈரான் அனுஆயுத ஒப்பந்தத்தை காப்பதற்கு உதவும் என்று ப்ரசெல்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது புகாரெஸ்டில் நடைபெற்ற ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைக்சர்கள் கூட்டத்தில் இந்த மூன்று நாடுகள் இந்த புதிய நடைமுறையை அறிவித்தன இந்த இன்ஸ்டெக்ஸ் நடைமுறைக்கு ஐரோப்பிய யூனியனின் அனைத்து உறுப்பு நாடுகளும் முறையான அங்கீகாரத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈராள் வெளியுறவு அமைச்சர் திரு மொஹமது ஜாவாத் ஜெரீஃப் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார் இந்தியா இத்தாலி இடையேயான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இறுதி கற்றுக்கான தகுதிப் போட்டி இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது